விரிவுப்படுத்துவதற்கான வரைவு திட்டத்தை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது

தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது

வீராங்கணைகள் மேலும் பதக்கங்களை வெல்லும் முனைப்பில் பங்கேற்கின்றனா் இனி விரிவான செய்திகள் மறைந்த முன்னாள் பிரதம் அடல் பிஹாரி வாஜ்பாயின் அஸ்தி அடங்கிய கலசங்களை பிரதம் திரு நரேந்திரமோடியும் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித்ஷாவும் புதுதில்லியில் இன்று கட்சியின் மாநில தலைவர்களிடம் வழங்குகின்றனர் கட்சியின் செய்திகுறிப்பு இதனை தெரிவிக்கிறது பிஜேபி மாநிலத் தலைவர்கள் அஸ்தி கலசங்களை எடுத்துச்சென்று மாநில தலைநகரங்களிலும் மாவட்டங்களிலும் கலச யாத்தினரகளை நடத்தி நதிகளில் கரைப்பார்கள் என்று அந்த செய்திகுறிப்பு கூறுகிறது கட்சியின் அனைத்து தொண்டர்களும் மக்களும் வாஜ்பாயிக்கு அஞ்சலி செலுத்த விரும்புவதால் அஸ்தி கலச யாத்திரைகளை அளைத்து மாநிலங்களிலும் நடத்த முடிவு செய்யப்பட்டதாக பிஜேபி தெரிவித்துள்ளது மாநில தலைநகரங்களில் தொடங்கும் யாத்திரை அனைத்து வட்டங்களின் வழியாக செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேரள மாநிலத்தில் தொற்றுநோய் ஏதும் பரவியிருப்பதாக தகவல் இல்லை என்றும் நிலைமை தினசரி அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மாநில சுகாதார செயல்பாட்டு மையம் செயல்பட தொடங்கியுள்ளது என்றும் தாம் மாநில சுகாதார அமைச்சருடன் தொடர்ந்து தொடர்பு கொண்டுவருவதாகவும் கூறினார் கேரளாவில் உதவி நடவடிக்கைகள் குறித்து புதுதில்லியில் நேற்று அமைச்சள் திரு நட்டா ஆய்வு செய்தார்

தேசிய நோய்க்கட்டுப்பாட்டு மையம் கேரளாவிற்கு பல்வேறு மருத்துவ சுகாதார ஆலோசனைகளை வழங்கியுள்ளது குறைந்த கட்டண விமானப்பயணத் திட்டம் உடானை சா்வதேச விமானப்பயணத்திற்கும் விரிவாக்குவதற்கான வரைவுத் திட்டத்தை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது

இந்தத் திட்டத்தின் கீழ் மான்ய ஆதரவு வழங்குவதற்கென சள்வதேச விமான இணைப்பு நிதியம் என்ற தனியான நிதியத்தை உருவாக்கவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது

அமைச்சரவை செயலாளர் திரு பி கே சின்ஹா தலைமையில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் கேரள அரசு தலைமைச் செயலாளர் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று மாநிலத்தில் நிலைமை முன்னேறி வருவதாகவும் ஒரு சில இடங்கள் மட்டுமே நீரில் மூழ்கி இருப்பதாகவும் தெரிவித்தாா்

இதனை தெரிவித்த மத்திய உணவுத் துறை அமைச்சள் திரு ராமவிலாஸ் பாஸ்வான் அம்மாநிலத்தில் நபர் ஒருவருக்கு ஐந்து கிலோ வீதம் உணவு தாளியம் வழங்கப்படும் என்று கூறினார்

புது தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெள்ளம் பாதித்த கேரள மக்களுக்கு நாடு உதவ தயாராக உள்ளது என்றும் ரயில்வேயும் அவர்களுக்கு உதவ தயாராக உள்ளது என்றும் அவர் கூறினார்

கேரள மாநிலத்திற்கு அனுப்பப்படும் உதவிப் பொருட்களுக்கு மத்திய அரசு அடிப்படை கங்கவரி மற்றும் ஜிஎஸ்டி விலக்கு அளித்திருப்பதாக திரு கோயல் தெரிவித்தார் மத்திய அரசிடம் இருந்து உதவிக்கான தொகுப்புத் திட்டத்தை கோருவதற்கு கேரளா அமைச்சரவை முடிவு செய்துள்ளது

கேரளா மாநில அரசுக்கு நிவாரணப் பொருட்கள் விநியோகத்தில் உதவுவது தொடா்பாக தேசியப்பேரிடர் உதவி படையின் குழுக்கள் கவணம் செலுத்திவருவதூக இந்தப்படையின் தலைமை இயக்குநர் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார்

புது தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதி அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஜிஎஸ்டி வரிக்கணக்கு தாக்கல் செய்வதில் உதவுவதற்கு அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறினார்

பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பதிவுத் தேதிகள் மற்றும் கால அட்டவணையை தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது

பட்டபடிப்புக்கான நீட் தேர்வு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் மே மாதங்களில் நடத்தப்படும்

ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் திரு என் என் ஒராவிற்கு பதிலாக பீகார் மாநில ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் நியமிக்கப்பட்டுள்ளார் பீகாரில் புதிய ஆளுநராக பிஜேபி மூத்தத் தலைவர்களில் ஒருவரான திரு வால்ஜி டான்டன் நியமிக்கப்பட்டுள்ளார் ஹரியானாவில் ஆளுநர் திரு கப்தான் சிங் சோலன்கி க்கு பதிலாக திரு சத்தியதேவ் நாராயண் ஆர்யா நியமிக்கப்பட்டுள்ளார் திரு கப்தாள் சிங் சோலன்கி க்கு திரிபுரா ஆளுநர் பொறப்பு அளிக்கப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் புதிய ஆளுநராக திரு பேபிராணி மவுரியாவும் சிக்கிம் புதிய ஆளுநராக மேகாலயாவின தற்போயை ஆளுநர் திரு கங்கா பிரசாத்தும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேகாலயாவிற்கு திரிபுராவின் தற்போதைய ஆளுநர் திரு தத்தாகட்டா ராய் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை செய்தி குறிப்பு கூறுகிறது கருப்பு பணத்தை மாற்றியது பணம் பறிப்பு குற்றங்களுக்காக சென்ற வாரம் லண்டனில் கைது செய்யப்பட்ட ஜபீர் மோட்டி என்பவருக்கு இங்கிலாந்து நீதிமன்றம் ஜாமின் வழங்க மறுத்துவிட்டது

கருப்பு பணத்தை மாற்றியதில் சதிக்குற்றத்தில் ஈடுபட்டதாகவும் பயங்கரவாத குற்றங்களுடன் அவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் போதை மருந்து கடத்தல் குற்றத்திலும் அவர் சம்மந்தப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றம் கூறியது இதனை அடுத்து அவருக்கு ஜாமின் வழங்க இயலாது என்று நீதிபதி திரு மார்காட் கோல்மான் கூறினார் இந்த நபர் தலை மறைவு குற்றவாளி தாவுத் இப்ராஹிமின் வலது கையாக செயல்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஈத் உல் அஜா எனப்படும் பக்ரித் பண்டிகை இன்று நாடெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ஈத்கா களிலும் மகுதிகளிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெறுகின்றன தில்லியில் முக்கிய ஈத் தொழுகைகள் ஜம்மா மஸ்ஜீத் ஃபத்தேபுரி மசூதியிலும் ஷாகி ஈத்கா விலும் நடைபெறுகின்றன கடவுளின் கட்டளைக்கேற்ப தீர்க்கதரிசி ஹசரத் இப்ராஹிம் தனது ஒரே மகனை பலியிட விருப்பம் தெரிவித்ததன் நினைவாக ஈத் உல் அஜா கொண்டாடப்படுகிறது ஈத் உல் அஜாவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளார் நாட்டின் முஸ்லிம் சகோதர சகோதரிக்கு தனது நல்வாழ்த்துகளை தெரிவித்துக்கொள்வதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் தியாக மணப்பான்மையுடன் மக்கள் இந்த தினத்தை கொண்டாடிவருவதாக அவர் கூறியுள்ளார்

துப்பாக்கிச் கடும் போட்டியில் மனுபாக்கா் ஆஞ்சும் மோட்கில் என் காயத்திரி ராகி சார்னோபாட் ஆகியோரும் இன்று விளையாடுகின்றனர் ஜிம்நாஸ்டிக் போட்டியில் பிரநதி நாயக் அருணா ரெட்டி ஆகியோர் இறுதி போட்டியில் பங்கேற்க உள்ளனர் டென்னிஸ் போட்டிகளில் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ரோகன் போப்பன்னா திவிக் சரண் இணை பங்கேற்கிறது